நாட்டுக்கு எதிராக குரல் கொடுப்போருக்கு ஆதரவாக காங்கிரஸ் செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இராணி குற்றம் சாட்டியுள்ளார்

ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒரு நாள் கிரிக்கெட் தொடரை இந்தியா வென்று சாதனை படைத்துள்ளது

பொருளாதார சீரமைப்பு நடவடிக்கைகளை வேகமாக நிறைவேற்றுவதன் மூலம் நாட்டிற்கான வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் இதற்காள தளடகளை நீக்குவது தமது அரசின் கடமை என்றும் அவர் கூறியுள்ளார் சரக்கு மற்றும் சேவைவரி நடைமுறைகளை எளிமையாக்கி வரி செலுத்துவதை சாதாரண நடைமுறையாக தமது அரசு மாற்றியிருப்பதாக அவர் கூறினார் வெளிப்படைத் தன்மையை அதிகமாக்குவதற்கு டிஜிட்டல் முறையிலான பண பரிமாற்றம் மேற்கொள்ளப்படுவதாக அவர் குறிப்பிட்டார் ஆட்சி முறைக்கு உத்வேகம் அளித்து அரசின் செயல்பாடுகளை குறைத்துக்கொள்வதே தமது அரசின் நோக்கமாகும் என்றும் சீரமைப்பு செயல்பாடு மாற்றம் மற்றம் சிறப்பாள செயல்பாடு என்ற இலக்கை நிர்ணயித்து தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் கூறினார்

புதுதில்லியில் செய்தியாளர்கள் கூட்டத்தில் இதனை தெரிவித்த பிஜேபி யின் விவசாய பிரிவு தலைவர் திரு வீரேந்திர சிங் மஸ்ட் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை அளிக்கும் திட்டத்தை விவசாயத்துடன் இணைப்பதற்கு மத்தியில் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்தார் இதனால் விவசாயத்திற்காள செலவினம் குறையும் என்றும் அதிகளவில் வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி தர முடியும் என்று அவர் கூறினார்

நாட்டுக்கு எதிராக குரல் கொடுப்போருக்கு ஆதரவாக காங்கிரஸ் செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இராணி குற்றம் சாட்டியுள்ளார் புத்தில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு வலிமையான பாதுகாப்பாள இந்தியாவை உருவாக்குவதற்கான அளைத்து நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளதாக தெரிவித்தார் நாட்டிற்கு எதிராக குரல் கொடுப்போரை காங்கிரஸ் தலைவர்கள் ஆதரித்து வருவதாக அவர் குறை கூறினார் மருத்துவ காப்பீடு திட்டம் உள்பட பிரதமர் திரு நரேந்திர மோடி கொண்டுவந்த பல்வேறு நலத்திட்டங்கள் மிகுந்த பலன் அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார் உலக ககாதார அமைப்பு மருத்துவ காப்பீடு திட்டம் கொண்டுவந்ததற்காக திரு நரேந்திர மோடிக்கு பாராட்டு தெரிவித்துள்ளதையும் திருமதி ஸ்மிருதி இராணி கட்டிகாட்டினார் மூன்று ஆண்டுகளுக்குள் இரண்டு ஆளில்லா விண்கலங்களை அனுப்ப இஸ்ரோ திட்டமிட்டுள்ளதாக அதன் தலைவர் திரு கே சிவன் தெரிவித்துள்ளார்

விண்வெளித்துறையில் புதிய கண்டுபிடிப்புகளையும் ஆக்கத்திறனையும் உயர் தொழில்நுட்பத்தையும் கொண்டு வருவதற்கான பல்வேறு திட்டங்களை இஸ்ரோ வகுத்து வருவதாகவும் அவர் கூறினார்

உத்தரப்பிரதேசத்தில் சுட்டவிரோத சுரங்க முறைகேடு தொடர்பாக மூத்த ஐ ஏ எஸ் அதிகாரி பி சந்திரகலா மற்றும் சிலரை விசாரணைக்கு ஆஜராகுமாறு அமலாக்க இயக்ககம் இன்று சும்மன் அனுப்பியுள்ளது இந்த விசாரணை அடுத்த வாரம் நடைபெறும் என்று அமலாக்க இயக்கக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன உத்திரபிரதேச மாநிலம் ஹமீர்பூர் மாவட்டத்தில் சட்ட விரோதமாக மணல் எடுத்தது தொடர்பாக அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் திரு அகிலேஷ் யாதவுக்கு எதிராக அமலாக்கத்துறை நேற்று நிதி மோசடி வழக்குப் பதிவு செய்தது இந்த வழக்கில் சில அதிகாரிகளுக்கு எதிராகவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது

சுட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள முஹமது அஸ்லாம் வாணிக்கு தில்லி உயர்நீதிமன்றம் இன்று ஜாமீன் வழங்கியது

நஜ்மி வாஸ்னி உத்தரவிட்டார்

புதுதில்லியில் இன்று மத்திய அரசுக்கும் ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகமைக்கும் இடையே இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது மத்திய அரசின் சார்பில் நிதியமைச்சகத்தின் பொருளாதார விவகாரங்கள் துறையின் கூடுதல் செயலர் திரு மொஹாபாத்ராவும் ஜப்பான் முகமையின் கட்சூவோவும் கையெழுத்திட்டனர்

கஜா புயல் இடைக்கால தேர்தல் அறிவிப்பு போன்ற நடவடிக்கைகள் காரணமாக இறுதி வாக்காளர் பட்டியலை திருத்தும் பணி தாமதமானதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் குறிப்பிட்ட மென்பொருள் மூலம் இந்த பணிகளை மேற்கொள்வதற்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டதையடுத்து இறுதி செய்யப்பட்ட வாக்காளர் பட்டியலை வெளியிடுவதற்கு சிறிது அவகாசம் தேவைப்பட்டதாக அவர் கூறியுள்ளார் தேர்தல் ஆணையத்தின் ஒப்புதலை பெற்று பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு சத்தியபிரதா சாஹு குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி மதுரையில் எயிம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சியில் கலந்துகொள்வார் என்று மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியிருக்கிறார் சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உலகத்தரம் வாய்ந்த வசதிகள் கொண்ட மருத்துவமனையாக எயிம்ஸ் மருத்துவமனை இருக்கும் என்று அவர் தெரிவித்தார் மேற்குவங்கத்தில் செல்வி மம்தா பானர்ஜி தலைமையில் நடைபெறும் எதிர்க்கட்சித்தலைவர்கள் கூட்டம் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பில்லை என்று அவர் குறிப்பிட்டார்

மாநில பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்பு பணிகளை மேற்கொண்டுள்ளனர்

அக்கட்சியிள் அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி தாக்கல் செய்துள்ள இந்த மனுவில் பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு இட ஒதுக்கீடு வழங்குவதற்கு சட்டத்தில் இடமில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

முன்னதாக டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது

இதையடுத்து ஒருநாள் தொடரை இரண்டுக்கு ஒன்று என்ற ஆட்டக்கணக்கில் இந்தியா கைப்பற்றியது

ஆறு விக்கெட்களை வீழ்த்திய சஹல் ஆட்ட நாயகனாக அறிவிக்கப்பட்டார் ஆஸ்திரேலிய மண்ணில் ஏற்கனவே டெஸ்ட் தொடரையும் கைப்பற்றி இந்திய அணி சாதனை படைத்தது

ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதியில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த்